தமிழக அரசின் வரி வருவாய் உயர்ந்து வருவதால் இனிவரும் நிதியாண்டுகளில் வருவாய் பற்றாக்குறை குறையும் என துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் இந்திய வெளியுறவுத் துறை மேற்கொண்ட தீவிர முயற்சி காரணமாக இலங்கை அரசால் சிறைப் பிடிக்கப்பட்ட இரண்டாயிரத்து நூறு மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது ஹைட்ரோ காா்பன் திட்டங்களை ரத்து செய்யும் வகையில் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டல சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசை திமுக வலியுறுத்தியுள்ளது சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் தமிழக அரசின் வரி வருவாய் உயர்ந்து வருவதால் இனிவரும் நிதியாண்டுகளில் வருவாய் பற்றாக்குறை குறைய வாய்ப்புள்ளதாக துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சுட்டப்பேரவையில் நேற்று திமுக உறுப்பினா் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவா் மாநிலங்களுக்கிடையிலான நிதி பகிர்வில் தமிழகத்திற்கான பங்கு உயர்ந்திருப்பதாக கூறினார்

செலவினங்களை கட்டுக்குள் கொண்டுவருவதற்காக அமைக்கப்பட்ட ஆதிசேஷய்யா குழுவின் அறிக்கை அடிப்படையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவாய் பற்றாக்குறையை குறைக்க அஇஅதிமுக அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

மீனவர்கள் மறுவாழ்வுக்கு நடவடிக்கை எடுக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதிகள் விளீத் கோத்தாரி மற்றும் சுரேஷ்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சாா்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது

மேலும் மீனவர்களுக்கு உதவியாக ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு உதவும் வகையில் மத்திய அரசின் நீல புரட்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இத்திட்டத்தின் கீழ் இலங்கை அரசால் படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட ராமநாதபுரம் நாகை தஞ்சை புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களுக்கு முன்னுரிமை வழங்குமாறு தமிழக அரசை அறிவறுத்தியிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீாவுகாண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட ஹைட்ரோ கா்பன் திட்டங்களையும் ரத்து செய்யும் வகையில் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டல சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசை திமுக வலியுறுத்தியுள்ளது சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அரசுப் பணியாளர் தேர்வாணையம் மற்றும் சீருடை பணியாளர் தேர்வாணையம் உட்பட அஇஅதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட ஒட்டுமொத்த பணி நியமனங்கள் குறித்து சி பி ஐ விசாரணை நடத்தக் கோியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்றுவரும் இடம்பெயரும் உயிரினங்கள் பற்றிய மாநாட்டை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து பேசிய அவா் நீடித்த வளா்ச்சிப் பாதையில் தமது அரசு உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளது என்றார் கற்றுச்சூழல் பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய பகுதிகளை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு கொள்கை நடைமுறை வெளியிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் வருங்கால தலைமுறையினருக்காக இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் பொதுமக்களுக்கு முக்கிய பொறுப்பு உள்ளதாகவும் குறிப்பிட்டாா் இடம்பெயரும் பறவை இனங்களை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்த பிரதம் இந்தியாவில் புலிகளின் எண்ணிக்கை இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கூறினார்

புதுதில்லியில் இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக் கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் இந்திய மக்களிடம் வேலைவாய்ப்பு திறனை ஏற்படுத்த உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்றார்

இந்திய ராணுவத்தில் பெண் அதிகாரிகளுக்கு நிரந்தர பிரிவு ஒன்றை ஏற்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அம்வு பாதுகாப்பு படைகளில் பாலின பாகுபாட்டை முடிவுக்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது ராணுவத்தில் தற்போது குறுகிய கால பணியில் உள்ள பெண் அதிகாரிகளை நிரந்தர கால பணியில் சேர்க்க மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது ராணுவத்தில் பெண்களுக்கு நிரந்தர பிரிவை ஏற்படுத்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீாப்பை பாதுகாப்பு அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் வரவேற்றுள்ளாா்

ராணுவத்தில் பெண்கள் பிரிவை வலுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் இதனை நிறைவேற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் தலங்களுக்கு வழங்கப்படும் நன்கொடைகள் தீவிரவாதம் அல்லது சூதாட்ட வழிபாட்டு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டால் சட்டத்தின் மூலம் அதனை முறைப்படுத்தவாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது சுபரி மலை வழக்குகளை விசாரிக்கும் தலைமை நீதிபதி எஸ் ஏ போப்டே தலைமையிலாள அமா்வு முன்னிலையில் மத சுதந்திரம் தொடா்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் இந்த கருத்தை தெரிவித்துள்ளனா் பண்டைக் கால நடைமுறைகளான மனித உயிர்பலி சதி போன்றவை சட்டத்தின்படி கொலை குற்றமாக கருதப்படும் நிலையில் மத நடைமுறை என்ற பெயரில் இவற்றை பாதுகாக்க முடியாது என்றும் குறிப்பிட்டனர்

இந்தியா மியான்மர் இடையிலான கடல்சார் ஒத்துழைப்புகளை பலப்படுத்தும் நோக்கில் கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் நான்கு நாள் பயணமாக மியான்மர் சென்றுள்ளார் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டுள்ள ஜம்மு கஷ்மீரில் சட்டப்பேரவைத் தொகுதிகளை மறுவரையறை செய்வதற்கான குழுவிற்கு தேர்தல் ஆணையா் திரு கஷில் சந்திராவை தமது பிரதிநிதியாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா பரிந்துரைத்துள்ளார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் விவசாய பொருட்கள் உற்பத்தியாளா்கள் குழுமம் அமைக்கப்படும் என பொள்ளாச்சி தொகுதி மக்களவை உறுப்பினா் திரு சண்முககந்தரம் தெரிவித்துள்ளாா் அரியலூர் மாவட்டத்தில் பேரிடர் காலங்களில் நீர் நிலைகளில் சிக்கி கொள்பவர்களை காப்பாற்றி முதலுதவி அளிப்பதற்கான செயல்விளக்கம் கிராம அளவில் நடத்தப்படும் என அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி ரத்னா கூறியுள்ளார் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின்கீழ்

ஆட்சியர் சென்னையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கடத்தப்படவிருந்த சுமார் மூன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள மித்தாகுவாலோன் போதைப் பொருளை கங்கத் துறையினா் பறிமுதல் செய்துள்ளனா்

இந்தியாவின் ஹர்ஷதா கவுடு போனி மாங்கியா நிர்மலா தேவி குரு நாயுடு மற்றும் கோலம் டிங்கு ஆகியோர் தத்தம் பிரிவுகளில் வெண்கல பிரிவுகளில் வென்றுள்ளனர் விளையாட்டுத் துறையில் இந்தியாவை வலிமை வாய்ந்த நாடாக மாற்ற போதிய அளவிற்கு விளையாட்டு கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டியது அவசியம் என மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞா் நலத் துறை அமைச்சா் திரு கிரண் ரிஜிஜூ வலியுறுத்தியுள்ளாா் கேலோ இந்தியா பல்கலைக் கழக விளையாட்டுப் போட்டிகளுக்கான கீதத்தை புதுதில்லியில் வெளியிட்டு பேசிய அவர் இந்தப் போட்டி இந்திய விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக அமையும் என்றார் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டிகள் புதுதில்லி இந்திராகாந்தி விளையாட்டரங்கில் இன்று தொடங்குகிறது